இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதபோன்ற கட்டுப்பாடற்ற நடவடிக்கைகள் தொற்று நோய் பரவ வழிவகுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு நேரடியாக இத்தகைய உதவிகள் வழங்குவது தவிர்க்கப்பட வேண்டுமென்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உதவி செய்ய விரும்புவோர் பொருட்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சமூக இடைவெளியை கடைபிடித்து ஏழை மக்களுக்கு இப்பொருட்களை வழங்குவதற்கு சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மீறவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சித்துள்ளது

மாநில அமைச்சா்கள் மாவட்டந்தோறும் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா் மதுரையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமார் பங்கேற்றார் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக அவர் கேட்டறிந்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டுமென்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார்

இதற்கான கட்டணத்தை தாம் செலுத்த உள்ளதாகவும் அமைச்சா் தெரிவித்துள்ளாா் பொதுமக்கள் சமூக இடைவெளியை முழுமையாக கடைபிடித்து உணவை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் அமைச்சா் கேட்டுக் கொண்டுள்ளாா் திருநெல்வேலியில் நோய் தடுப்பு குறித்த விழிப்புணா்வு பேரணி மாநாகர காவல்துறை சாா்பில் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளாகளிடம் பேசிய துணை ஆணையா் திரு சரவணன் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக பின்பற்றப்படுவதாகத் தெரிவித்தார்

அரியலூர் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தங்கியுள்ள பகுதிகளை காவல்துறையினர் பறக்கும் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் வாகனங்களின் பயன்பாடு உள்ளதா என்பது குறித்த பணிகளும் இதன் மூலம் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கையேட்டினை மாவட்ட ஆட்சியா் திருமதி விஜயலஷ்மி இன்று வெளியிட்டாா் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை உத்தரவை மீறி செயல்பட்ட இரண்டு இறைச்சிக் கடைகளுக்கு சீல் வைத்து உரிமத்தை ரத்து செய்தனா்

திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட குடியிருப்புப் பகுதிகளில் தினந்தோறும் கிருமி நாசினியும் தெளிக்கப்பட்டு வருகிறது ஊரடங்கு உத்தரவிலிருந்து மீன்பிடி தொழிலுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதை அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டுப்படகு மீனவா்கள் நாளை முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணை செயலர் திரு லவ் அகர்வால் இதற்காக எய்ம்ஸ் மற்றும் நிம்ஹான்ஸ் போன்ற மருத்துவமனைகளுடன் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இது தொட்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளாா் இருப்பினும் நெல் கொள்முதல் நடைபெறவில்லை என்று சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு நெல்லை பெரும் நோக்கில் இத்தகைய தகவல்கள் பரப்பப்படுபவதாகவும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் திரு காமராஜ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சட்டமேதை அம்பேத்கள் மற்றும் கதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை ஆகியோரின் பிறந்த தின நிகழ்ச்சிகளில் பொதமக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது